நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் அமைப்புகளுடனான பேச்சுக்கள் விவசாயிகள் குழ்நிலையில் நடைபெற்றதாகவும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது

மகளிர் சுயஉதவிக் குழுவினர் பெறும் கடன்களுக்கான வட்டிச் சலுகையால் ஏராளமான மகளிர் பயனடைந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

இன்னிங்ஸில் நிதானமாக விளையாடி வருகிறது

நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு வெளிநாடுவாழ் இந்தியர்களின் பங்களிப்பு என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறும் என்று கூறினார் கரிநாம் நாட்டின் அதிபர் சந்திரிகா பிரசாத் இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் மாநாட்டை ஒட்டி நடைபெறவுள்ள கருத்தரங்குகளில் உரையாற்றவுள்ளனர்

நரேந்திர மோடி முன்னணி பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார் நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த இந்தக் கூட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் மீன்டும் வளர்ச்சிப் பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் எதிர்பார்த்தை விட மிக விரைவாக பொருளாதாரம் மீண்டெழுந்துள்ளதாகவும் இந்தக் கூட்டத்தில் பேசிய பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இதபோன்ற கலந்தாய்வு முக்கியப் பங்கு வகிக்கும் என்றும் இந்தக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் கூறினார்

வேளாண்மை தொழிலாளர் நலன் உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளும் நிலக்கரி கரங்கங்களை வர்த்தக ரீதியில் முறையாக பயன்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் முக்கியமானவை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி நாளை மறுநாள் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார்

வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அமைப்புகளுடன் நேற்று புதுதில்லியில் மத்திய அரசு எட்டாவது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தியது மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இந்த பேச்சுக்களில் கலந்து கொண்டனர் வேளாண் சுட்டங்களில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்து ஒவ்வொன்றாக விவாதித்து முடிவெடுக்கலாம் என்று இந்தக் கூட்டத்தில் விவசாயிகள் அமைப்புகளிடம் தெரிவிக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார்

நோய்த் தொற்று பரவலுக்கு வழிவகுத்துவிடும் என்று மத்திய க்காதாரத்துறையும் மருத்துவ நிபுணர்களும் அச்சும் தெரிவித்ததை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கூடுதல் காட்சிகளை திரையரங்குகள் திரையிட்டுக் கொள்ள அலுமதி அளிக்கப்படுவதாகவும் நேற்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது மகளிர் சுயஉதவிக் குழுவினர் முறையாக கடன்களை திருப்பிச் செலுத்துவதால் அவர்களுக்கு வட்டிச் சலுகை அளிக்கப்படுவதாகவும் இதனால் ஏராளமான மகளிர் பயனடைந்துள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் சிறு குறு நடுத்தா தொழில் நிறுவனங்களுக்கு முத்ரா கடனுதவிகள் அதிக அளவில் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையம் மற்றும் தனியார் துறை வங்கிகள் சார்பாக பூந்தமல்லியில் நேற்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் புதிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு கடனுதவித் திட்டத்தின்கீழ்

முதுநிலை சட்டப் படிப்புக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவை இந்திய பார் கவுன்சில் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நுழைவுத் தேர்வால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள ஏழை மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் மருத்துவப் படிப்புகளுக்கு நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது போல் சுட்டப் படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வை கொண்டுவருவதற்கான அறிவிப்பு போல் இது உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

முருகன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்கள் மட்டுமல்லாமல் விவசாயிகளையும் ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ளவர்களையும் பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு தேவையான நிதியுதவி வழங்கி பாதுகாத்தது என்று கூறினார்

சுகாதாரத்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி சுற்றுலாப் பயணிகள் இன்று முதல் சரணாலயத்தில் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல் மேலடுக்கு கழற்சி காரணமாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஒரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மற்ற நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார்

ராணுவ கேன்டன்களிலிருந்து இணையதளம் வாயிலாக பொருட்களை வாங்கும் வசதியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் நாட்காட்டியை புதுதில்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நேற்று வெளியிட்டார் சென்னையில் நாளை முதல் புறநகர் மின்சார ரயில்சேவைகள் கூடுதலாக இயக்கப்படவுள்ளன